தரைவிரிப்புகள் உள்ளிட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்வோருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வாரனாசியில் நடைபெற்று வரும் இந்திய தரைவிரிப்புகளுக்கான கண்காட்சியை காணொலிக்காட்சி வாயிலாக அவர் தொடங்கிவைத்து பேசினார் தரைவிரிப்புகள் உள்ளிட்ட பொருட்களை உற்பத்தி செய்வோருக்கு உதவும் வகையில் அங்காடிகள் மற்றும் கிடங்குகள் உள்ளிட்ட வசதிகளை வழங்குவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார் இத்துறையில் தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து வகையான உதவிகளும் வழங்கப்பட்டு தரமான பொருட்கள் உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் கைவினைக் கலைஞர்களுக்கும் உதவித் தொகை உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் வாரனாசியில் செயல்பட்டு வரும் ஒன்பது சேவை எமயங்களில் ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் பல்வேறு உதவிகள் பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார்

இதற்காக தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் தேர்தல் ஆணையர்கள் திரு சுனில் அரோரா மற்றும் திரு அசோக் லவாசா ஆகியோர் இன்று மதியம் ஐதராபாத் செல்கின்றனர் பின்னர் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் அவர்கள் ஆலோசனை நடத்தவுள்ளனர்

அனைவருக்குமான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு என்ற தலைப்பின்கீழ் இந்த கருத்தரங்கு புதுதில்லி விக்யான் பவனில் நடைபெறுகிறது

மத்திய அமைச்சர்கள் அதிகாரிகள் நித்தி ஆயோக் துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்கின்றனர் தமிழகத்தில் அங்கன்வாடி மையங்களில் எல் கே ஜி மற்றும் யு கே ஜி வகுப்புகளை தொடங்குவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் மற்றும் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்கின்றனர் சமூக நலத்துறையுடன் இணைந்து அங்கன்வாடி பள்ளியில் பயிலும் ஒரு வட்சம் மாணவ மாணவிகளுக்கு எல் கே ஜி யு கே ஜி வகுப்புகள் நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் சுமார் ஐம்பது படுக்கைகள் வசதி கொண்ட ஆயுர்வேத மருத்துவமனைகள் அமைக்க திட்டமிடப்பட்டு வருவதாக மத்திய ஆயுர்வேதத்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார் நாக்பூரில் ஆயுர்வேத மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் பாராட்டு விழாவில் பேசிய அவர் கிராம அளவிலும் ஆயுர்வேத மையஙகள் தொடங்கப்படும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆர்எஸ்எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் ஆயுர்வேத மருந்துகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் இந்தியாவின் பாரம்பரியமாக உள்ள இம்மருத்துவம் வெளிநாடுகளிலும் பிரபலமடைந்து வருவதாக திரு பகவத் கூறினார் புதுதில்லியில் பெட்ரோல் டீசல் மீனதான வரியை ஐந்து ரூபாய் வரை குறைக்க வேண்டுமென பிஜேபி கேட்டுக்கொண்டுள்ளது வரிக்குறைப்பு செய்யக்கோரி புதுதில்லியில் பெட்ரோல் டீசல் விநியோகஸ்த்தர்கள் இன்று வேலை நிறுத்தம் மேற்கொள்ள உள்ளனர் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அம்மாநில பிஜேபி தலைவர் திரு மனோஜ் திவாரி புதுதில்லியில் பெட்ரோல் டீசல் விலை அதிக அளவில் உள்ளதால் பெரும்பாவானோர் நொய்டா மற்றும் காஸியாபாத்திற்கு சென்று அவற்றை வாங்குவதாக கூறியுள்ளார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று மகாராஷ்டிரா செல்கிறார் நாசிக்கில் விஷ்வசாந்தி அஹிம்சா சம்மேளனத்தை அவர் இன்று தொடங்கி வைக்கிறார் புனேயில் உள்ள சர்வதேச கூட்டு உயிரின பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவர் நாளை பங்கேற்கிறார் மாலத்தீவில் கடந்த மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலை ரத்து செய்ய கோரிய மலுவை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் தோல்வியடைந்து பதவியிலிருந்து வெளியேறவுள்ள அற்நாட்டு அதிபர் அப்துல்லா யாமின் தொடர்ந்த இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்தலில் முறைகேடுகள் நடைபெறவில்லை என்று கூறியுள்ளது அதிபர் தேர்தலில் எந்தவித சுட்டவிதிமீறல்கள் இல்லை என்றும் கூறியுள்ளது மாலத்தீவு அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சி வேட்பாளர் இப்ராஹிம் முகமதிடம் தோல்வியடைந்த திரு ஏமன் வாக்குப்பதிவின்போது போலி வாக்குகளை பதிவு செய்வதற்கு ஏதுவாக பிரத்யேக மை பயன்படுத்தப்பட்டதாக தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார் ஆஃப்கானிஸ்தான் நாடாளுமன்றத் தேர்தலில் பெருமளவு திரண்டு வாக்களித்ததற்காக அற்நாட்டு மக்களுக்கு இந்தியா வாழ்த்து தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தீவிரவாத அச்கறுத்தல்களையும் மீறி ஆஃப்கானிஸ்தான் பொது மக்கள் குறிப்பாக பெண்கள் தேர்தலில் பங்கேற்றதற்கு பாராட்டு தெரிவித்துள்ளது ஜனநாயகத்தில் அந்நாட்டு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையயே இது காட்டுவதாக இந்தியா கூறியுள்ளது தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததற்காக அந்நாட்டு அரசு நிர்வாகத்திற்கு இந்தியா பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளது ஆஃப்கானிஸ்தானை மேலும் வலுப்படுத்துவதற்கு இத்தேர்தல் உதவும் என்று இந்தியா நம்பிக்கை தெரிவித்துள்ளது ஆஃப்கனிஸ்தானில் நாடாளுமன்றத் தேர்தல் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் அறிவித்துள்ளார் கடந்த இரண்டு நாட்களாக ஆஃப்கானிஸ்தான் நாடாளுமன்றத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது

பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் மீறி ஏராளமான அளவில் பொது மக்கள் வாக்களித்ததற்காக அந்நாட்டு மக்களுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார்

செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் உயிரிழந்த பத்திரிகையாளரின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகள் அனைத்தும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் இந்த சும்பவத்தில் சவுதி அரேபிய மன்னருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார் நிதியுதவி வழங்குவதைகாட்டிலும் இச்சும்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டுமென இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தியுள்ளன பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து இந்தியாவின் கடலோர பகுதிவாழ் மக்களை பாதுகாத்தல் உள்ளிட்ட சர்வதேச அளவிலான திட்டங்களுக்கு ஐநா நூறு கோடி அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்கவுள்ளது

இது தொடர்பான நடைபெற்ற கூட்டத்தில் இந்தோனேஷியாவில் புதப்பிக்கத்தக்க எரிசக்தி ஐரோப்பியா மற்றும் மேற்காசியாவில் பகமை நகரங்கள் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

அந்நாட்டின் டேராகாஸிகான் பகுதியில் உள்ள நெடுஞ்சாவையில் வேகமாக வந்த இரண்டு பயணிகள் பேருந்து நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு இம்ரான்காள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

நாளை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா மலேசியாவை எதிர்கொள்கிறது உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி உள்ளார்